பொருளாதார மந்த நிலையை களைய உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படவேண்டும் என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டுள்ளார்

ஐரோப்பிய யூனியனிருந்து பிரிட்டன் வெளியேறுவது குறித்து விவாதிப்பதற்காக அம்நாட்டு நாடாளுமன்றத்தின் சிறப்புக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

பீகாரில் உள்ள சமஸ்திபூர் மக்களவை தொகுதிக்கும் மஹாராஷ்டிராவில் உள்ள சட்டாரா மக்களவை தொகுதிக்கும் நாளை மறுநாள் இடைத்தோதல் நடைபெறுகிறது இதனிடையே தமிழதக்தில் நாளை மற்றாள் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் இன்று மாலை ஆறுமணியுடன் பிரச்சாரம் முடிவடைந்தது

முன்னதாக விக்கிரவாண்டி தொகுதியில் சட்டப்பேரவை இடைத்தேர்தலை அமைதியாகவும் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்துவது குறித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு சுப்பிரமணியன் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது

வாக்குப்பதிவிள் போது அனைத்து வாக்குச்சாவடிகளும் கேமராக்கள் மூலம் கண்கானிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நாங்குநேரி தொகுதி இடைத்தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் இன்று ஆலோசனை நடத்தினார்

ச்வதேச அளவில் நிலவி வரும் பொருளாதார மந்த நிலையை களையும் வகையில் ச்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிாமலா சீதாராமன் கேட்டுக்கொண்டுள்ளார் உலக வங்கி சர்வதேச நிதியத்தின் வருடாந்திர கூட்டம் உள்ளிட்ட பல்வேற கூட்டங்களில் பங்கேற்பதற்காக நிதியமைச்சள் திருமதி நிர்மலா சீதாராமன் அரசு முறை பயணமாக வாஷிங்டன் சென்றுள்ளார் இன்று நடைபெற்ற சா்வதேச நிதியத்தின் அமைச்சா்கள் நிலையிலான கூட்டத்தின் இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடுகளிடையே நிலவும் வர்த்தக போர் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளால் ஏற்படும் ஸ்திரத்தன்மையின்மை ஆகியவற்றின் காரணமாக முதலீடுகள் சரக்கு மற்றும் சேவைகளில் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மின்னனு முறையிலான வரிவிதிப்பு பிரச்சினைகளுக்கு ஒருமித்த தீர்வு காணும் வகையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் டிஎன்ஏ தொழில்நுட்ப பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் டிஎன்ஏ தொழில்நுட்ப ஒழுங்குமுறை மசோதா பரிசீலனைக்காக நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இம்மசோதாவை அறிவியல் தொழில்நுட்பம் கற்றுச்சூழல் வளம் ஆகியவற்றிற்கான நிலைக்குழுவின் ஆய்வுக்காக மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பரிந்துரை செய்துள்ளார் குற்றச் செயல்களில் ஈடுபடும் அல்லது பாதிக்கப்படும் நபர்களின் அடையாளங்களை கண்டறியும் வகையில் மேற்கொள்ளப்படும் டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மற்றும் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி விசாரணைக் கைதிகள் குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் குற்றச் செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்களின் அடையாளத்தை கண்டறியும் வகையில் இந்த சோதனையை மேற்கொள்ள வழி வகை ஏற்படுத்தும் நோக்கில் கடந்த ஜூலை மாதம் மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது

லக்னோவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில காவல்துறை தலைவர் திரு ஓ பி சிங் குஜாத் மாநில தீவிரவாத தடுப்பு காவல்துறையினா் அவா்களை கைது செய்ததாக தெரிவித்தாா்

இந்த கொலை சம்பவத்திற்கும் தீவிரவாத அமைப்பிற்கும் தொடர்பிருப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே பச்சிளங் குழந்தை கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தின் கீம் இந்திய மருத்துவ நிறுவனங்களில் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக வெற்றி விகிதம் அதிகரித்துள்ளதாகவும் அதற்கான செலவுகள் குறைந்துள்ளதாகவும் குடியரக தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார்

இருநாடுகளிடையேயான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தின் கீழ் இந்தியாவில் சிகிச்சை பெற்ற பச்சிளங் குழந்தையின் பெற்றோருடன் அவர் இன்று கலந்துரையாடினார் தெற்காசிய நாடுகளின் மருத்துவ சேவை மையமாக இந்தியா திகழ்ந்து வருவது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார்

ஜவந்தர் பண்டிட் ஹர்மீந்தர் குமார் ஷர்மாவின் இந்துஸ்தானி சித்தார் இசையும் தொடர்ந்து பெங்களூரு டி எஸ் ரமாவின் கர்நாடக வாய்ப்பாட்டு நிகழ்ச்சியும் இடம்பெறுகின்றன இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கர்நாடக வாய்ப்பாட்டு கலைஞர் சுதா ரகுநாதன் பங்கேற்றுள்ளார்

தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இவங்கைக்கு அருகே வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக பல்வேறு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார் சென்னை மற்றம் புறநகர் பகுதிகளில் மிதமான மழழ பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார்

வங்கிசாரா நிதி நிறுவனம் வழங்கிய கடன் தொகை சட்டவிரோதமாக வெளிநாட்டில் உள்ள நிறுவனத்திற்கு சென்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது

புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒப்பந்தத்திற்கு அனைத்து உறப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டுமென்று அந்நாட்டு பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் கேட்டுக் கொண்டுள்ளார்

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் முதல் இரண்டு ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது மலேசியாவில் நடைபெற்று வரும் ஜோஹர் கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கிப் போட்டி இறதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது ஆசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெண்கலப்பதக்கங்களை வென்றது கொரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் ரொனால்டோ சிங் தங்கப்பதக்கம் வென்றாா் இப்பிரிவில் ஜேம்ஸ் சிங்கிற்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது